இந்தோனேஷியத் தலைநகர் ஜாகர்தா வில் அந்நாட்டு அதிபர் திரு ஜோகோ விடோடோ வை நாளை அவர் சந்தித்துப் பேச இருக்கிறார் இந்தோ இந்தோனேஷிய தொழில் அதிபர்களின் பேரவைக் கூட்டத்திலும் இந்தோனேஷியா வில் உள்ள இந்தியர்களிடையிலும் அவர் உரையாற்றுவார் நாளை மறுநாள் வியாழக்கிழமை இந்தோனேஷியா வில் இருந்து சிங்கப்பூர் செல்லும் வழியில் மலேஷியா வில் சிறிது நேரம் தங்கும் பிரதமர் மலேஷியா வின் புதிய பிரதமர் டாக்டர் மஹாதிர் முகம்மது வை சந்தித்து வாழ்த்து தெரிவிப்பார்

பிரதமர் திருநரேந்திர மோடி யின் சிங்பப்பூர் பயணத்தின்போது நிதித் தொழில்நுட்பம் திறன் மேம்பாடு நகர்புற திட்டமிடல் செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்த முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்றும் அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன

இன்று தமிழக சட்டமன்றத்தில் தூத்துக்குடி சம்பவம் குறித்து விளக்க அறிக்கை தாக்கல் செய்து பேசிய அவர் தடுப்புகளை மீறி மாவட்ட ஆட்சியர் ழுன்பு போராட்டக்காரர்கள் கூடிய புகைப்படத்தை அவையில் அலுவலகம் காண்பித்தார் வாகனங்கள் மற்றும் பேருந்துகளுக்கு தி வைக்கப்பட்டது பற்றிய புகைப்படங்களையும் எடுத்துக் காட்டிஞர் போராட்டத்தில் சில அரசியல் கட்சிகள் ஊடுறுவியதாக தாம் ஏற்கனவே கூறியது திமுக வினரையே குறிக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை செயல்படத் தொடங்கியதற்கும் தற்போது கலவரம் ஏற்பட்டதற்கும் திமுக வே காரணம் எனக் குற்றம் சாட்டிய அவர் திமுக செய்த தவறை மறைக்கவே திருமுகஸ்டாலின் பேட்டி கொடுப்பதாக விமர்சித்தார்

தூத்துக்குடி சம்பவம் பற்றிய சிறப்பு கவனஈர்ப்பு தீர்மானம் மீது எதிர்கட்சித் தலைவர் திருமுகஸ்டாலின் அவையில் பேசுகையில் முதலமைச்சரின் விளக்க அறிக்கையில் துப்பாக்கிச்தடு என்ற வார்த்தையே இடம்பெறவில்லை என கட்டிக்காட்டிஞர் தூத்துக்குடி யில் காவலர்கள் சிருடை அணியாமல் துப்பாக்கிச் தட்டில் ஈடுபட்டதாகவும் இயந்திர துப்பாக்கிகள் மூலம் துப்பாக்கிச்தடு நடத்தப்பட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டிஞர் ஸ்டெர்லைட் ஆலையை மூடுவதாக தமிழக அரக அறிவித்திருப்பது வெறும் கண்துடைப்பு மட்டுமே என்றும் இது தொடர்பான அரசாணையை நீதிமன்றம் ஏற்குமா என்பது சந்தேகம்தான் என்றும் அவர் கூறிஞர் தொடர்ந்து துப்பாக்கிச் துட்டிற்கு பொறுப்பேற்று முதலமைச்சர் ராஜிநாமா செய்யும் வரை அவை நடவடிக்கைகளில் பங்கேற்கப் போவதில்லை என்று கூறி திமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர்

பொதுமக்களின் நலன் கருதி இவ்வாறு முடிவு செய்யப் பட்டுள்ளதாகவும் நில ஒதுக்கீட்டிற்காக பெறப்பட்ட பணம் விதிமுறைகளின்படி திருப்பி அளிக்கப்படும் என்றும் தமிழ்நாடு அரசு தொழில் வளர்ச்சிக் கழகம் ஸ்டெர்லைட் நிர்வாகத்திற்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது

நாராயணசாமி தெரிவித்துள்ளார் இதற்கென பல்வேறு கலை அறிவியல் கல்லூரிகளில் உள்ள படிப்புகள் மாணவர் சேர்க்கை இடங்கள் கட்டண விகிதங்கள் உள்ளிட்ட தகவல்கள் அடங்கிய விவர அறிக்கை நாளை வெளியிடப்படும் என்று அவர் இன்று புதுவையில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார்

கேள்வி ஒன்றுக்கு பதில் அளித்த அவர்

காரைக்கால் பிராந்தியத்தில் பணிபுரியும் புதுவையைச் சேர்ந்த பட்டதாரி ஆசிரியர்களை விதிமுறைப்படி புதுவைக்கே மாற்ற வேண்டும் என்றும் காரைக்கால் பிராந்திய அரசுப் பள்ளிகளில் காலியாக உள்ள தலைமை ஆசிரியர் பணியிடங்களை உடனடியாக நிரப்பவேண்டும் என்றும் இவர்கள் கோரினர் தலைமை ஆசிரியல் இல்லாத பள்ளிகளில் பட்டதாரி ஆசிரியர்கள் இனி தலைமை ஆசிரியர் பொறுப்பை கூடுதல் பொறுப்பாக கவனிக்க மாட்டார்கள் என்றும் இவர்கள் தெரிவித்தனர்